எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அவர் தொடங்கி வைத்தார்

வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

ஒப்புதல் அளித்துள்ளது

வெண்கலப் பதக்கங்களை வென்றது

வரும் ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரித்து தரும் என்று நம்புவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

அரசின் இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் முதலீட்டு நிறுவனங்களை ஊக்குவிக்க பசுமை தகவல் தொழில்நுட்ப விருதுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் முதலீட்டுக்கான அனுமதியை விரைந்து வழங்க ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டுவர முடியும் என்றும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை இளைய சமுதாயத்தினருக்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் முதலீட்டாளர்கள் தமிழக அரசு அளிக்கும் வாய்ப்புகள் மற்றும் சலுகைகளை பயன்படுத்திக்கொண்டு அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்

சென்னை தலைமை செயலகத்தில் இதன் அடையாளமாக ஏழு பேருந்துகளை முதலமைச்சர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

தரைதளத்தில் காத்திருப்பு இருக்கைகள் பொது கழிவறைகள் உணவகம் போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன மேல் தளத்தில் அவசர சிகிச்சை அளிக்க மருத்துவ வசதி போக்குவரத்து பணியாளர் ஓய்வறை போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன

கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்பிநாயக்கன்பட்டியில் கட்டப்பட்டுள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிக்கான கூடுதல் கட்டங்களையும் விழுப்புரம் மதுரை திருச்சி கோவை சென்னை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள உயர்கல்வித் துறை கட்டங்களையும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

நாட்டில் வறுமை எழுத்தறிவின்மை போன்ற பிரச்சினைகளை முறியடிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வலியறுத்தியுள்ளாா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பது பெரும் சவாலாக உள்ளது என்றார் இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு மழை நீர் சேகரிப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

மகளிர் மேம்பாடு மற்றும் அவர்களின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிருக்கு பொருளாதார அரசியல் ரீதியிலான அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது

தர்க்கையை வணங்கும் நவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் இன்று தொடங்கியது அதிகாலை முதல் பக்தா்கள் கோவில்களுக்குச் சென்று வழிபட்டனா்

துத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது நவராத்திரி பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் முத்ரா வங்கி திட்டத்தின்கிழ் தொழில் முனைவோர் குறிப்பாக மகளிர் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் இத்திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அதன் மேலாளர் திரு அருள்தாசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஜகா்த்தாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் ஆடவர் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் தங்கப் பதக்கம் வென்றார் நீளம் தாண்டுதலில் விஜய்குமார் வெள்ளி பதக்கமும் வட்டு எறிதல் பிரிவில் மோனு கங்காஸ் வெள்ளிப் பதக்கமும் குண்டு எறிதல் பிரிவில் முகமது யாசர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் செஸ் விளையாட்டில் ஜெனீட்டா ஆன்டோ வெள்ளிப்பதக்கமும் மகளிர் குழு பிரிவு இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர் டேபிள் டென்னிஸ் மகளிர் பிரிவில் பவானி பென் வெள்ளிப் பதக்கமும் ஆடவர் வலுதூக்குதலில் சுதீர் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர்

சுல்தான் ஜோஹர் கோப்பைக்கான ஜுனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது